வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு சிவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருநள்ளாறு பகுதியில் அமலாகி வரும் ரூர்பன் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு

அனைவரின் வாழ்விலும் அமைதி வளம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதாக இத்திருநாள் அமையட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் உள்ளும் புறமும் தீமைகளை எதிர்த்து போராடும் விவேகம் மற்றும் துணிச்சலை அருள சிவபெருமானை மக்கள் வேண்ட வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பாபா போலேநாத் அருளாசியால் நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் அமைதி வளம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல எதிர்க்காலம் வாய்க்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வெளியிட்டுள்ளார் பிரதமர் திரு

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிப்பரப்பாக உள்ள இந்நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் மற்றும் மொபைல் செயலியிலும் கேட்கலாம் அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி இடம் பெறும்

பிரகாஷ் ஜவ்டேக்கர் வலியுறுத்தியுள்ளார்

ஊடகப் பிரிவுகள் தொழில்நுட்பத்தை புதுமையான விதங்களில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களின் பயன்பாட்டை அறிவியல் ரீதியில் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் இலவச அரிசிக்கு பதிலாக குடும்ப அட்டைத்தாரர்களின் வங்கி கணக்கில் பணம் செலுத்த துணைநிலை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவு செல்லுபடியாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது துணைநிலை ஆளுநரின் உத்தரவை ஆட்சேபித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அரிசுக்கு பதில் பணம் வழங்க குடியரசுத் தலைவரின் அறிவுறுத்தலின்படி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவிற்கு புதுச்சேரி அமைச்சரவை கட்டுப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது புதுச்சேரி மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் புதுச்சேரி அரசோ சுகாதாரத் துறை அதிகாரிகளோ எந்த தவறும் செய்யவில்லை என்று சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறினார் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகளை மாணவர் சேர்க்கை குற்றச்சாட்டுகளில் இருந்து சிபிஐ விடுவித்து இருப்பதையும் சுட்டிக் காட்டினார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தாமாகச் சென்று புகார்களைப் பெற்று சிபிஐ மூலம் வழக்கு போடப் போவதாக மிரட்டுவதாகவும் குறிப்பாக தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகளை அவர் மிரட்டுவதாகவும் கூறினார்

புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் ஏனாம் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி எடுத்த முடிவுகள் குறித்து தகவல்களை தாம் திரட்டி வருவதாகவும் இது தொடர்பாக விரைவில் நீதிமன்றத்தை அணுகப் போவதாகவும் அவர் கூறினார் தம் மீது ஊழல் புகார் கூறிய பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவிற்கு தாம் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாகவும் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மேலும் தெரிவித்தார் அமைச்சரின் பேட்டியைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ்ஆப்பில் வெளியிட்ட செய்தியில் தலைமைச் செயலர் அல்லது நிதித்துறை செயலரால் முறையாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட எந்தவொரு உத்தேசத்தையும் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தடுப்பதில்லை என்றார்

ஆளுநர் மாளிகையில் ஒரு நபர் கூட கூடுதல் பணியாளர் இல்லை என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார்

பி எஸ் இடங்களை அரசு கோட்டாவிற்கு பெற சட்டம் கொண்டு வந்தால் வரவேற்கத்தக்கதே என்றாலும் இதில் சிக்கல்கள் இருக்க கூடாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் கட்சி கொடியை ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை பறிமாறிக் கொண்டனர் கமல்ஹாசன் திரைப்பட படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு பட்டாசு வெடிப்பதும் இனிப்பு வழங்குவதும் தவிர்க்கப்பட்டது புதுச்சேரியில் வங்கி வாடிக்கையாளர்களின் தகவல்களை திருடும் வகையில் ஏடிஎம் மையத்தில் கேமரா கருவிகளை பொருத்திய நைஜீரிய இளைஞர் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து லேப்டாப் மற்றும் போலி ஏடிஎம் அட்டைகளை கைப்பற்றி உள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய பல்கேரிய நபர் ஒருவரையும் வெனிசுவேலா நபர் ஒருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து தலைமை அஞ்சலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ஆசிரம வளாகத்தில் கூட்டு தியானம் நடைபெற்றது அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த அறைகள் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டு இருந்தன